தேசிய யோகா விருதுகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார்

மத்திய அரசு வழங்கியுள்ளது வங்கிகளின் வாராக்கடன் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரிசா்வ் வங்கி கூறியுள்ளது

அபிஷேக் வா்மா தங்கப்பதக்கம் வென்றார்

இந்தியா வெஸ்ட் இன்டிஸ் இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கிங்ஸ்டன் நகரில் இன்று தொடங்குகிறது

யோகா கலையை பிரபலப்படுத்தவும் மேம்படுத்தவும் சிறப்பாள பங்களிப்பை வழங்கியவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விருதுகளை வழங்குகிறார்

மலையாள மனோரம்மா செய்தி நிறுவனத்தின் மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமா திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்ற உள்ளார் கொச்சியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் புது தில்லியிருந்தவாறு கானொலி காட்சி வாயிவாக பிரதமள் கலந்துகொள்கிறார்

இந்த தொகை வள விரிவாக்க நிதி சுட்டம் மற்றும் விதிமுறைகளின்படி பயன்படுத்தப்படவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் காடுகளில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் மரங்களை வளர்ப்பது வன உயிரினங்களை காப்பது காட்டுத்தீயை தடுப்பது மண்வளப்பாதுகாப்பு போன்ற பல்வேறு பணிகளுக்கும் இந்த தொகை பயன்படுத்தவேண்டும் என்றும் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான பிரதம் திரு நரேந்திர மோடி அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்தியப் பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சி கண்டுவருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் காந்தி நகரில் பண்டிட் தீன் தயாள் பெட்ரோலிய பல்கலைக்கழகத்தின் ஏழாவது பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் கடந்த காலங்களில் இந்தியப் பொருளாதாரத்தை மேம்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார்

பிஜேபி உறப்பினர்களின் எண்ணிக்கை விரைவில் ஏழு கோடியை எட்டும் என அக்கட்சியின் செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார்

பல்வேறு மாநிலங்களில் பிஜேபியில் சேர பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருவதால் தமது கட்சியின் உறுப்பினர் எண்ணிக்கை உயர வாய்ப்புள்ளதாக அவர் கூறினார் தொழில்துறையின் வளர்க்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் வகையில் இரண்டு முக்கிய அறிவிப்புகளை மத்திய உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் நேற்ற குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்வதேச அளவில் ஒப்பிடுகையில் நாடு விரைவ வளர்ச்சியை கண்டுவருவதாகவும் தெரிவித்தார் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் அசாமில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டின் இறுதி பட்டியலை நாளை வெளியிடுவதற்கு தேவையாள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக அம்மாநில கூடுதல் தலைமைச் செயலாளர் கூறியுள்ளார் அகில இந்திய வனொலியின் செய்தி பிரிவிற்கு சிறப்பு நேர்கானல் வழங்கிய அவர் மாநிலம் முழுவதும் போதுமான பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது என கூறினார் இந்தப் பட்டியலில் பெயர் இடம் பெறாதவர்கள் வெளிநாட்டவர்களுக்கான தீர்ப்பாயத்தில் முறையிடலாம் என்றும் அவர்களுக்கு உரிய சட்ட உதவி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் ஒன்றியம் தோறும் பிரதமரின் மலிவு விலை மருந்தகங்கள் திறக்கப்படும் என மத்திய அமைச்சர் திரு சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் மிகப்பெரிய மலிவு விலை மருந்துகள் சேமிப்புக்கிடங்கை திறந்து வைத்து பேசிய அவர் இத்திட்டத்தின் வாயிவாக பொதுமக்களுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் சேமிப்பு கிடைத்துள்ளதாக கூறினார்

முன்கூட்டியே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதால் நடப்பாண்டில் வாராக் கடன் சதவீதம் ஒன்பது புள்ளி ஒரு சதவீதமாக குறைந்துள்ளது என ரிசா்வ் வங்கி தெரிவித்துள்ளது வங்கிகள் செயல்பாடுகள் குறித்து ரிச்வ் வங்கி நேற்று வெளியிட்ட ஆண்டு அறிக்கையில் திவால் சட்டத்தின் வாயிலாக பல்வேறு புதிய முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாராக் கடன்கள் வசூலிப்பது அதிகரித்துள்ளதாகவும் முதவீடு துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது இணைய பணப்பரிமாற்றத்தை மேம்படுத்த ஃபேஸ்புக் மற்றும் டிவிட்டர் நிறவனங்களுக்கு அனுமதி வழங்க உள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது தெற்கு சீனா கடல் பகுதியில் அமைதி மற்றும் நிலைத்தன்மை ஏற்படுத்தப்பட வேண்டுமென்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என வெளியுறவுத் துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவிஷ் குமார் கூறியுள்ளார் புது தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் அனைவருக்குமான சம வாய்ப்பு நேர்மையான வாத்தகம் ஆகியவை நிலைநாட்டப்பட வேண்டுமென அவா் கூறினார் எந்தவொரு விவகாரத்திற்கும் பேச்கவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டுமென்பதே இந்தியாவின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தை அமலாக்கத்துறையினர் கைது செய்வதிலிருந்து முன்ஜாமீன் வழங்க கோரிய மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பானுமதி திரு ஏ எஸ் போபண்ணா ஆகியோரைக் கொண்ட அம்வு அதுவரை திரு சிதம்பரத்தை அமலாக்கத்துறை கைது செய்ய விதித்திருந்த தடையை நீட்டித்துள்ளது இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அளிக்க விரும்பும் ஆவணங்களை சீலிடப்பட்ட உறையில் வழங்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் ஏற்கெனவே ஐ என் எக்ஸ் மீடயா முறைகேடு வழக்கில் திரு சிதம்பரம் கைது செய்யப்பட்டு சிபிஐ காவலில் விசாரிக்கப்பட்டு வருகிறார் சிபிஐ நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு எதிராக திரு சிதம்பரம் உச்சநீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்துள்ளார் இந்த மனு மீதான விசாரனை வரும் திங்கட்கிழமை நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது இதனிடையே திரு சிதம்பரத்தை சிபிஜ விசாரிக்க வழங்கப்பட்ட அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது உலக கோப்பை துப்பாக்கி கடும் போட்டியில் இந்தியா நேற்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது

இப்போட்டியில் இந்தியா இதுவரை இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது டெஸ்க் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெஸ்ட் இன்டஸ் இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதிப் போட்டி இன்று தொடங்குகிறது கிங்ஸ்டனில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை வகிக்கிறது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்று டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது விராட் கோலி தலைமையிலான இந்த அணியில் தோனி இடம்பெறவில்லை ஹர்திக் பாண்டியா அணியில் மீண்டும் இடம்பெற்றுள்ளார்

நாளை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை எதிர்கொள்கிறது